நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார்

உறுதியாக இருந்தது என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார்

வகிப்பதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாார்

ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் வாரணாசி தொகுதியில் செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் தமது மக்களவைத் தொகுதியான வாரணாசிக்கு நாளை செல்லும் பிரதமர் பபத்பூர் வாரணாசி விமான நிலைய சாலையை மக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்கிறார் ஷிவ்பூர் பபத்பூர் இடையிலான நான்கு வழி சுற்றுச் சாலையை தொடங்கி வைக்கும் அவர் வாரணாசியில் கங்கை ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள உள்நாட்டு நீர்வழி முனையத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் இந்த அடிப்படை கட்டமைப்புத் திட்டங்கள் வாரணாசி மக்களின் வாழ்க்கையை மேலும் எளிதாக்கும் என பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பண்டைக்கால நகரமான வாரணாசியை மாற்றியமைத்து அந்த நகரத்தை பல்வேறு அதிநவீன கட்டமைப்பு வசதிகள் கொண்டதாக வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதுர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று முன்னாள் குடியரசு தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியை அவரது இல்லத்தில் சந்தித்து தீபாவளி மற்றும் இதரப் பண்டிகைகளை ஒட்டி வாழ்த்து தெரிவித்தார் திரு பிரணாப் முகர்ஜியை சந்திப்பது தமக்கு எப்போதும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் உலக நாடுகள் பொருளாதார தேக்கநிலையை சந்தித்த வேளையில் இந்தியப் பொருளாதாரம் உறுதியாக இருந்தது என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் முதல் உலகப்போர் நிறைவடைந்ததன் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் தலைநகர் பாரீஸ் சென்றுள்ள அவர் அங்குள்ள யுனஸ்கோ தலைமையகத்தில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி முதலீடு செய்வதுடன் புதுமையான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவும் முன்வருமாறு பிரான்ஸில் வசிக்கும் இந்தியர்களை அவர் கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் உள்ள தங்களது மூதாதையர்களை அடிக்கடி தொடர்பு கொள்வதுடன் இந்தியாவின் வளர்ச்சிப் பணிகளில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறும் வலியுறுத்தினார் இந்தியா மேற்கொண்ட துணிச்சவாள சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டையே மாற்றியிருப்பதாகவும் திரு வெங்கய்ய நாயுடு குறிப்பிட்டார்

இளைஞர்கள் ராணுவத்தில் பெருமளவில் சேர்ந்து நாட்டிற்காக பணியாற்ற முன்வருமாறு ராணுவத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் அழைப்பு விடுத்துள்ளார் லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்றுவதற்கு கூட்டு முயற்சிகள் தேவை என்றார் இந்தியா தற்போது அனைத்துத் துறைகளிலும் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் நன்மதிப்புகள் விலை மதிப்பற்றவை என்று கூறிய பிபின் ராவத் அனைவரும் ஒன்றிணைந்து இவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்

நக்சலைட் தீவிரவாதிகளின் ஆதிக்கம் மிகுந்த இத்தொகுதிகளில் சுமார் ஒரு லட்சம் பாதுகாப்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையின் நக்கலைட்டு எதிர்ப்பு பிரிவு தலைவர் திரு டி எம் அவாஸ்தி கூறியுள்ளார்

மருத்துவப் பரிசோதனைகளை மேற்கொள்வதிலும் தரமான சிகிச்சை அளிப்பதிலும் தமிழகம் எப்போதும் முக்கிய இடத்தில் உள்ளதாக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் மதுரையில் தனியார் மருத்துவக் கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டிலேயே பொது சுகாதார சுட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் தமிழகம்தான் என்றார் சென்னையில் உள்ள அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு கண் மருத்துவமனை ஆசியாவிலேயே மிகவும் பழமையானது என்றும் அவர் குறிப்பிட்டார் நோயாளிகளை குணப்படுத்துவதும் கற்பித்தலும் புனிதமான தொழில் என்று கூறிய ஆளுநர் நாகரீகம் தழைக்க வேண்டும் எனில் சமுதாய நலனில் மிகவும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார்

கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில்தான் வெளிமாநிலத் தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றி வருவதாகவும் இங்கிருந்து யாரும் வெளிமாநிலங்களுக்கு வேலை தேடி செல்லவில்லை என்றும் குறிப்பிட்டார் மத்திய அரசுடன் போராடி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களைப் பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் திமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்த போது மதவாதக் கட்சியாக தெரியவில்லையா என்று வினவிய முதலமைச்சர் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாலாறு பிரச்னையை அவரிடம் எழுப்பாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலைக் கட்டுப்படுத்த மக்கள் ஒத்துழைப்பு தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார்

நேற்று இந்தப் பாலத்தை பொது மக்கள் பார்வைக்கு அனுமதித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மார்த்தாண்டம் குழித்துறை மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர் உட்பட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாலத்தை பார்வையிட்டதாகக் கூறினார் இந்தப் பாவம் திறக்கப்படுவதன் மூலம் மார்த்தாண்டத்தில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு ஏற்படுவதுடன் திருவனந்தபுரத்திற்கு விரைவாகச் செல்ல முடியும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாகக் குறைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தபடி மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்றார் தர்மபுரி மாவட்டத்தில் அஇஅதிமுக ஆட்சியல்தான் அதிக அளவிலான பள்ளிகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அன்பழகன் தெரிவித்தார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டப் பணிகள் விரைவில் செயல்படுத்தப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் அரவக்குறிச்சியில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் இத்தொகுதியில் நிலத்தடி நீரை சேமிக்க குடகனாறு மற்றும் நங்காஞ்சி ஆற்றுப் பகுதியில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாகக் கூறினார் வாகன உரிமங்களை புதப்பிக்க விண்ணப்பித்த ஒருமணி நேரத்தில் புதிய உரிமம் வழங்கும் திட்டம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் சிவங்கை மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது சொட்டு நீர் தெளிப்பு நீர் உள்ளிட்ட நவீன பாசன முறைகளை பின்பற்றி குறைந்த தண்ணீரில் விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனிடையே காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகை பாம்பன் உள்ளிட்ட துறைமுகங்களில் ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இருவரிச்செய்திகள் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாக பதவி நீக்கப்பட்ட பிரதமர் திரு ரணில் விக்ரம சிங்கேயின் ஐக்கிய தேசியக் கட்சி அறிவித்துள்ளது கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வினித் கோத்தாரி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்

முதல் இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரைக் கைபற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது